புதுவையில் சூரிய சத்தியின் பயன்பாட்டிற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதை உலக முதலீட்டாளர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் புதுவையில் அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் துணை நிலை ஆளுநர் மீது உரிமைப் பிரச்சனை கொண்டுவர பேரவைத் தலைவரிடம் கோரியுள்ளார்

அமைப்பின் மிக உயரிய சுற்றுச்சூழல் விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றில் இந்த யுஎன்இபி புவிப் பாதுகாவலர் விருதை ஐ

பொதுச்செயலர் திரு அண்டோனியோ குட்டரேஸ் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கி சிறப்பித்தார்

நரேந்திர மோடி மேற்கொண்ட முன்னோடி முயற்சிகளுக்காக தலைமைப் பண்பிற்கான பிரிவின் கீழ் அவர் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் சுற்றுச்சூழலில் சாதகமான தாக்கங்களை ஏற்படுத்தக் கூடிய அரசுத் தலைவர்கள் சிவில் சமுகத்தினர் மற்றும் தனியார் துறையினருக்கு ஆண்டு தோறும் இந்த விருது வழங்கப்படுகிறது விருதை பெற்றுக் கொண்டு பிரதமர் திரு

மலையின மக்கள் மீனவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட விருது இது என்றும் அவர் குறிப்பிட்டார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது இந்தியாவில் தொன்று தொட்டு நிலவும் கலாச்சார மரபாகவே திகழ்வதாக பிரதமர் கூறினார் பருவநிலை மற்றும் இயற்கை பேரிடர்களுக்கும் கலாச்சாரத்திற்கும் தொடர்பு உண்டு என குறிப்பிட்ட அவர் கலாச்சாரம் பருவநிலையை மையமாகக் கொண்டதாக அமையாவிட்டால் பேரிடர்களை தடுக்க முடியாது என்றார் அனைவருக்கும் அரவணைப்பு என்னும் அரசின் கொள்கையில் இயற்கையும் அடங்கி இருப்பதாக திரு நரேந்திர மோடி கூறினார்

பொதுச்செயலர் திரு அன்டோனியோ குட்டரேஸ் இவ்விழாவில் பேசுகையில் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பிரச்சனைகளையும் பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளின் பலன்களையும் நன்கு உணர்ந்தவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி என்றார் பிரச்சனையை புரிந்து கொள்ளக் கூடிய வேறு தலைவர்கள் உண்டு என்றாலும் செயல்பாட்டு ரீதியில் பிரச்சனையை தீர்க்க முயல்வதே திரு நரேந்திர மோடியின் தனிச்சிறப்பு என்றும் அவர் குறிப்பிட்டார் பசுமைப் பொருளாதாரமே நல்ல பொருளாதாரம் என்றும் பசுமைப் பொருளாதாரத்தில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு பக்க பலமாகவே தொழில்நுட்பங்கள் அமையும் என்றும் ஐ

வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஸ்மா சுவராத் மத்திய சுற்றுச்தழல் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவரதன் உள்ளிட்டவர்களும் விழாவில் கலந்து கொண்டனர்

ரஞ்சன் கோகோய் இன்று பதவி ஏற்றுக்கொண்டார் புதுடெல்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய்க்கு பதவிப் பிரமானம் செய்து வைத்தார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியில் இருந்து நேற்று ஒய்வு பெற்ற நீதிபதி தீபக் மிஷ்ராவிற்கு பதிலாக நீதிபதி ரஞ்சன் கோகோய் அப்பதவியை ஏற்றுள்ளார்

உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் பதவியேற்ற விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் திரு ராத்நாத் சிங் திரு அருண் ஜேட்லி மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்

செயல் திட்டம் தொடங்குவதை குறிக்கும வகையில் சிமென்ஸ் நிறுவனத்தின் உதவியுடன் அமைக்கப்பட்டுள்ள திறன் மேம்பாட்டிற்கான முதலாவது செவியியல் மையம் ஒன்றை அமைச்சர் நேரில் தொடக்கி வைப்பார் என்று திருச்சிராப்பள்ளி என் ஐ டி இயக்குனர் டாக்டர் மினி ஷாஜி தாமஸ் இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு தனபாலை அப்பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு கருணாஸ் கோரியுள்ளார் நெஞ்சுவலிக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவர் தமது வழக்கறிஞர்கள் மூலம் சட்டப்பேரவைச் செயலர் திரு கே சீனிவாசனுக்கு அனுப்பி உள்ள கடிதத்தில் பேரவைத் தலைவர் பாரபட்சமான முறையில் செயல்படுவதாகவும் அரசியல் சாசனம் மற்றும் தமிழ்நாடு சட்டமன்ற விதிகளின் கீழ் நோட்டீஸ் கொடுத்து பேரவைத் தலைவரை நீக்க கோரி சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவர தாம் உத்தேசித்திருப்பதாகவும் கூறியுள்ளார் புதுவை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி டெல்லி அருகே நோய்டாவில் இன்று நடைபெற்ற புதுபிக்க வல்ல எரிசத்தி துறை பற்றிய உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொண்டார் தூய எரிபொருள் அடிப்படையிலான தொழிற்சாலைகளை தொடக்க தேவையான தழ்நிலைகளும் பயிற்சி பெற்ற மனித வளமும் புதுவையில் அதிகம் இருப்பதால் புதுவையில் தரிய சக்தி மின்உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பசுமை தொழிற்சாலைகளை அமைத்து இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளை பெருக்க உலக முதலீட்டாளர்கள் முன்வரவேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார்

முதலமைச்சருடன் மாநில அறிவியல் தொழில்நுட்பத் துறை அமைச்சர் திரு கந்தசாமியும் அம்மாநாட்டில் கலந்து கொண்டார் புதுவையில் அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடிக்கு எதிராக பேரவைத் தலைவர் திரு வைத்திலிங்கத்திடம் உரிமைப் பிரச்சனை எழுப்பி உள்ளார் நேற்று நடைபெற்ற அரசு விழாவில் துணைநிலை ஆளுநர் தம்மைப் பேசவிடாததும் மேடையில் இருந்து வெளியேறச் சொன்னதும் சட்டமன்ற உறுப்பினரின் உரிமைகளை பரிக்கும் செயலாகும் என்று பேரவைத் தலைவரிடம் கொடுத்துள்ள புகாரில் திரு அன்பழகன் கூறியுள்ளார் இது தமது மரியாதையை குலைக்க வேண்டுமென்றே எடுக்கப்பட்ட முயற்சி என்பதால் சட்டமன்ற உரிமைகள் சட்டத்தின் கீழ் துணைநிலை ஆளுநர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார் பேரவைத் தலைவரை திரு அன்பழகன் சந்தித்த போது திரு பாஸ்கர் திரு வையாபுரிமணிகண்டன் திரு

இதற்கிடையே நேற்று அரசு விழாவில் நடந்த சம்பவம் முழுவதும் முதலமைச்சரால் அரங்கேற்றப்பட்டது என்று முன்னாள் அஇஅஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஒம்சக்தி சேகர் வாட்ஸ் ஆப் செய்தி ஒன்றில் குற்றம் சாட்டி உள்ளார்

சலீம் தெரிவித்துள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உள்ளூர் மாணவர்களுக்கு இட ஒதுக்கிடு வழங்குவது பற்றி பல்கலைக்கழகமே முடிவெடுக்க இயலும் என்பதால் மத்திய மனிதவள மேம்பாட்டத்துறை அமைச்சகத்தை அணுகத் தேவையில்லை என்றார் புதுவையில் காவல்துறை உதயநாள் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இன்று போலீசார் ஹெல்மட் விழிப்புணர்வு குறித்து மோட்டார் சைக்கிள் பேரணி ஒன்றை நடத்தினர் ஹெல்மட் அணியவேண்டியதன் அவசியத்தை முதலில் போலீசார் உணர வேண்டும் என்றும் போலீசார் ஹெல்மட் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் செல்வது முதல்முறை கண்டுபிடிக்கப்பட்டால் அறிவுரை வழங்கப்பட்டு இரண்டாவது முறையாகவும் அவ்வாறு நடந்தால் துறைரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் டிஜிபி சுந்தரி நந்தா கூறினார்

பாலச்சந்தரன் தெரிவித்துள்ளார்

புதுவையில் தூரிய சத்தியின் பயன்பாட்டிற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதை உலக முதலீட்டாளர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் புதுவையில் அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் துணை நிலை ஆளுநர் மீது உரிமைப் பிரச்சனை கொண்டுவர பேரவைத் தலைவரிடம் கோரியுள்ளார்